போராட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

முடிவு செய்துள்ளது உலக கோப்பை துப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் சவுத்ரி தங்கப்பதக்கம் வென்றா்

விசாகப்பட்டினதத்தில் நடைபெற்றுவருகிறது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இதனைத் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியாள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சும்பவத்தில் உயிர்த் தியாகம் செய்த வீரர்களுக்கு அவர் புகழஞ்சலி செலுத்தினார் இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து நாட்டு மக்களின் கோப உணர்வை தாம் புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தீவிரவாதத்தை முழுமையாக ஒடுக்க வேண்டும் என்று ரானுவம் உறுதி பூண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் பற்றி பெருமிதத்துடன் குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் அவர்களின் நாட்டுப் பற்று வெளிப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் தேசிய போர் நினைவுச் சின்னம் நாளை நாட்டுக்கு அர்பணிக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் உயிர்த்தியாகம் செய்த பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு நாட்டு மக்கள் செலுத்தும் நன்றிக் கடன் இது என்று குறிப்பிட்டார்

மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் இந்த நிகழ்ச்சி மே மாதம் களடசி வாரத்தில் மீண்டும் தொடங்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கைத் தெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்த உளரயின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இன்றிரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பு செய்கிறது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர்

விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்காக நேரடி வருவாய் திட்டமாக இது செயல்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியை நாடுமுழுவதும் உள்ள விவசாயிகள் பார்த்து பயன்பெறும் வகையில் காணொலிக்காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழகத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இணைந்து தொடங்கி வைத்தார்

இந்த திட்டம் தொடங்கப்பட்ட அடுத்த நொடியில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தொகை செலுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்

பிரயாக்ராஜில் உள்ள கும்ப் நகருக்கு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் செய்தார் அங்கு கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் பிரதம் புனித நீராடினார் அப்போது பேசிய அவர் மாசில்லா கற்றுச்சூழலை நோக்கி இந்தியா நடைபோடுவதாக கூறினாா் குடிநீர் மற்றும் துப்புறவுத் துறை அமைச்சகம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது ஹிமாச்சலப் பிரதேசத்தில் ஏழு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய தரைவழிப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்ச் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார்

இந்த நிகழ்ச்சியில் ஹிமாச்சலப் பிரதேச முதலமைச்சன் திரு ஜெய்ராம் தாகூர் மத்திய அமைச்சன் திரு ஜே பி நட்டா முன்னாள் முதலமைச்சா் திரு சாந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இடதுசாரி தீவிரவாதிகள் ஆதிக்கம் உள்ள மாநிலத்தில் பணிபுரியும் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினருக்கு வழங்கப்படும் ரிஸ்க் உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வீட்டுமனைகள் விற்பனைக்கான வரியை குறைப்பது என சரக்கு மற்றும் சேவை வரி குழுமம் முடிவு செய்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய நிதியஸமச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமயில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கட்டுமான தொழில் சேவைகளுக்கான வரியை குறைப்பது என முடிவெடுக்கப்பட்டது

ஜம்மு காஷ்மீர் மாநில மக்கள் வதந்திகளை நம்பாமல் அமைதிகாக்க வேண்டுமென அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தலைமையில் மாநில ஆலோசனைக் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஆளுநரின் ஆலோசகர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினரை கூடுதவாக பணியில் அமா்த்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தேர்தலுக்கான பாதுகாப்பு கருதியே கூடுதல் படைகள் பணியில் அமர்த்தப்படுவதாக கூறினார் மேலும் புல்வாமா தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் காஷ்மீருக்கு வெளியே வசிக்கும் மக்கள் அச்சுப்பட தேவையில்லை என்று கூறிய அவர் தற்போதைய போராட்டம் காஷ்மீருக்கு தானே தவிர காஷ்மீர் மக்களுக்கு எதிராக அல்ல என பிரதம் அண்மையில் பேசி உள்ளதை சுட்டிக்காட்டினார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது மட்டுமன்றி நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்றும் திரு சத்யபால் மாலிக் தெரிவித்தாா்

மிஸ்ரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரச்சனைகளுக்க தீர்வுகான கோரி அருணாச்சலப் பிரதேச மக்கள் அடிக்கடி போராட்டங்களில் ஈடுபட்டுவருவதாக கூறிய அவர் போராட்டத்தின் மூலம் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்த வேண்டாம் என இளைஞர்களுக்கு பெரியவர்களும் சான்றோர்களும் அறிவுரை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபடுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஆளுநர் நாகரிகமான சமுதாயத்தில் போராட்டங்களும் நாச வேலைகளும் கடும் விம்சனத்திற்கு உட்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் வன்முறை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவதில் அருணாச்சலப் பிரதேச அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டுமென ஆளுநர் அறிவுறுத்தினார் அருணாச்சவப் பிரதேசத்தில் ஊரடங்கு உத்தரவை திரும்பப் பெறுமாறு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது நிரந்தர குடியுரிமை சான்றிதழ் வழங்கும் விவகாரம் தொடர்பாக அருணாச்சலப் பிரதேசத் தலைநகர் ஈட்டா நகரில் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நிரந்தர குடியரிமை வழங்கும் விவகாரத்தில் மேற்கொண்டு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என மாநில அரசு தெரிவித்துள்ளது பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஈட்டா நகர் மற்றும் அதன் கற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையினா் துணை பாதுகாப்புப் படையினர் மற்றும் ரானுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்

இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதிப் பெற்றுள்ளார்